பயனுள்ள ஆண்டாகும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மாநில அரசுகளுடன் மத்திய அரசும் இணைந்து பாதிக்க்ப்பட்ட மக்களுக்கு உதவும் என்று உறுதியளித்தார்

வெறுப்பை பரப்புவோரின் திட்டம் ஒருபோதும் வெற்றி பெறாது என்றும் பிரதமர் தெரிவித்தார்

இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டார்

இனி விரிவான செய்திகள் விண்வெளி ஆய்வில் இந்தியா உலகின் நான்காவது திறன்மிக்க நாடாக விளங்குகிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோட தெரிவித்துள்ளார்

அந்த தருணத்தில் மக்களின் மனங்களில் மகிழ்ச்சியும் பெருமையும் ததும்பியதாக அவர் கூறினார்

நிலவில் இந்த விண்கலம் செப்டம்பர் மாதம் தரையிறங்குவதை காண நாடே ஆவலுடன் காத்திருக்கிறது என்று அவர் கூறினார்

விண்வெளி ஆய்வு தொடர்பாக சிறுவர்களும் சிறமியரும் வினாடி வினா போட்டியில் பங்கேறக வேண்டும்என்று அழைப்பு விடுத்த பிரதமர் விண்வெளி இந்தியாவின் விண்வெளி ஆய்வு அறிவியல் தொழில்நுட்பம் ஆகியவை இந்த போட்டிகளின் சிற்ப்பு அம்சங்களாக இருக்க வேண்டும் என்று கூறினார் இதற்கான முழு விவரங்கள் மை கவ் இணையத்தில் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் மாநிலங்களில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை பூழ் ஹரிகோட்டாவிற்கு அரசின் செலவில் அழைத்து செல்ல வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் சந்திரயான் விண்கலம் நிலவில் தரையிறங்குவதை காண்பதற்கு இது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள நிலவரம் பற்றி கருத்து தெரிவித்த பிரதுர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாநில அரககளுடன் சேர்ந்து மத்திய அரசும் உதவி செய்யும் என்று உறுதியளித்தார் தண்ணீரை சேமிப்பதன் முக்கியத்துவம் குறித்து முந்தைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் தாம் தெரிவித்த கருத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருப்பதை அவர் நினைவு கூர்ந்தார் மக்கள் இந்த தகவலை பாரம்பரிய முறைப்படியான நடவடிக்கைகள் மூலம் பகிர்ந்துகொண்டதாகவும் ஊடகங்கள் நவீன முறையில் இதுபற்றி பிரச்சாரம் செய்ததாகவும் பிரதமர் கூறினார் ஐம்மு காஷ்மீர் மாநில மக்கள் நல்ல நிர்வாகத்தை விரும்புவதாகவும் இதற்கு தடையாக இருந்து வெறுப்பை பரப்புவோரின் திட்டம் ஒருபோதும் வெற்றி பெறாது என்றும் பிரதமர் தெரிவித்தார் அம்மாநிலத்தில் கிராமத்திற்கு திரும்புவோம் என்று அறியப்படுகின்ற சமூக திரட்டல் திட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று வருவதை கட்டிக்காட்டிய திரு நரேந்திரமோடி இதில் ஏராளமான மக்கள் பங்கு பெறுவது துப்பாக்கி தோட்டாக்களையும் குண்டுகளையும் விட வளர்ச்சிக்கான மக்களின் சக்தி வலுவானது என்பதை நிரூபித்துள்ளது என்றார் காஷ்மீர் மக்கள் தேசிய நீரோட்டத்தில் தங்களை இணைத்துக்கொள்ள விரும்புகிறார்கள் என்றும் அவர்களின் ஆர்வம் கிராமத்திற்கு திரும்புவோம் என்ற திட்டத்தில் பிரதிபலித்திருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இந்த ஆண்டின் அமர்நாத் யாத்திரை பற்றி குறிப்பிட்ட அவர் கடந்த நான்கு ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது இந்த முறை யாத்ரீகர்களின் ்எண்ணிக்கை நான்கு மடங்கு அதிகரித்துள்ளது என்றும் இதற்காக ஜம்மு காஷ்மீர் மக்களின் விருந்தோம்பலுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார் புத்தகங்களை படிக்கவேண்டும் என்று ஏற்களவே மனதின் குரல் நிகழ்ச்சியல் தாம் விடுத்த வேண்டுகோளுக்கும் மக்களிடம் நல்ல வரவேற்வு இருந்தது என்று பிரதமர் குறிப்பிட்டார் இதனால் நரேந்திரமோடி செயலியில் நிரந்தரமாக புத்தக அறிமுக பக்கம் ஒன்றை உருவாக்கலாம் என்ற யோசனையை முன்வைத்த அவர் இதன்மூலம் மக்கள் வாசித்த புத்தகங்கள் குறித்து விவாதிக்க முடியும் என்றார் இந்த பக்கத்திற்கு பொருத்தமான பெயரை மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்போர் தெரிவிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார்

இதைத் தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு படை கமாண்டோக்கள் இரண்டு பயங்கரவாதிகளை சுட்டுக்கொன்றனர் தீவிரவாதிகளுக்கு நிதி உதவி செய்வது தொடர்பாக ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லா மாவட்டத்தில் தேசிய புலனாய்வு முகமையின் அதிகாரிகள் இன்று திடர் சோதனைகளை மேற்கொண்டனர் நான்கு வணிகர்களுக்கு சொந்தமான சில குடியிருப்புகள் உட்பட ப்பல இடங்களில் மாநில காவல்துறையினர் மற்றும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் உதவியுடன் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இந்த வீடுகளின் உரிமையாளர்கள் எல்லைக்கட்டுப்பாடு கோட்டிற்கு அப்பால் வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்கள் வர்த்தகம் மத்திய அரசால் தடை செய்யப்பட்டது முன்னதாக காஷ்மீர் பள்ளத்தாக்கின் சில பகுதிகளில் பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி வழங்கியது தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்களின் வீடுகளிலும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் பிரிவினைவாத தலைவர்கள் பலரும் சில வர்த்தகர்களும் இந்த அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர் இவர்களில் பெரும்பாலோர் தில்லியில் உள்ள திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்

பேரவைத் தலைவர் திரு ரமேஷ்குமார் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார்

இதற்கிடையே சட்டப்பேரவையில் பேரும்பான்மையை நிரூபிக்க நாளை நடைபெறும் வாக்கெடுப்பில் தம்மால் வெற்றிபெற முடியும் என்று முதலனமச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு பி எஸ் எடியூரப்பா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இரு அவைகளிலும் நாளை நிதி மசோதா நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார்

ராம்நாத் கோவிந்த் இன்று புதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றார் இந்த நாடுகளில் இந்தியாவிலிருந்து குடியரசுத் தலைவர் பயணம் மேற்கொள்வது இதுவே முதன்முறையாகும் குடியரசுத் தலைவருடன் மத்திய அமைச்சர் திரு பிரதாப் சந்திர சாரங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு திலிப் கோஷ் ஆகியோரும் சென்றுள்ளனர் பெளின் தலைநகர் கட்டானூவுக்கு இன்று மாலை குடியரசுத் தலைவர் செல்வார் என்று வெளியுறவு அமைச்சக கிழக்குப் பிரிவு செயலாளர் திரு விஜய் தாக்கூர் சிங் தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாளை பெளின் அதிபர் பேட்ரிஸ் தாலோனுடன் பேச்சு நடத்துவார் அந்நாட்டு நாடாளுமன்றத்திலும் அவர் உரையாற்றுவார் குடியரசுத்தலைவரை கவுரவித்து அளிக்கப்படும் வரவேற்பு நிகழ்ச்சியில் இந்திய சமூகத்தினருடன் அவர் கலந்துரையாடுவார வரும் புதன்கிழமையன்று காம்பியா செல்லும் திரு கோவிந்த் தலைநகர் பஞ்ஜுவில் அதிபர் திரு அடாமா பாரோவுடன் உயர்நிலை துதுக்குழு நிலையில் பேச்சு நடத்துவார் அதேநாளில் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்றுவார்

ஏழு நாள் பயனத்தின் இறுதிக்கட்டமாக வரும் வியாழக்கிழமை கினியா தலைநகர் கொனாக்ரி செல்லும் திரு ராம்நாத் கோவிந்த் வெள்ளியன்று அந்நாட்டு அதிபருடன் பேச்சு நடத்துவார் காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு ஜெய்பால் ரெட்டி ஹைதராபாத்தில் இன்று அதிகாலை காலமானார்

கடந்த சில நாட்களுக்கு முன் சடுமையான காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ஆந்திர மாநில சட்டப்பேரவை உறுப்பினராகவும் ஐந்து முறை மக்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ள அவர் இருமுறை மாநிலங்களவை உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்தார் ஐ கே குஜ்ரால் தலைமையிலான ஐக்கிய முன்னணி அரசில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக பணியாற்றிய ஜெய்பால் ரெட்டி மன்மோகள் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார் ஜெய்பால் ரெட்டி மறைவுக்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார் ஜெய்பால் ரெட்டி அரசியல்வாதிகளில் சிந்தனையாளராகவும் மிகச்சிறந்த நாடாளுமன்ற வாதியாகவும் திகழ்ந்தார் என அவர் டுவிட்டரில் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திரமோடி ஜெய்பால் ரெட்டி மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வெளியிட்டிருக்கும் டுவிட்டர் செய்தியில் பொது வாழ்க்கையில் நீண்டகால அனுபவம் பெற்றவர் என்றும் மதிப்புமிக்க உரையாளராகவும் திறமையான நிர்வாகியாகவும் திகழந்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அவரை பிரிந்து வாடும் குடும்பத்தினருக்கும் மற்றவர்களுக்கும் ஆறுதல் தெரிவிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார்